தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மத்தியில் நிலையான ஆட்சியை பிஜேபி யால் மட்டுமே வழங்க இயலும் என்று அவர் கூறினார் வலிமைமிக்க பிரதமராக திரு நரேந்திர மோடி திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்றும் சிறுபான்மையினருக்கு தங்கள் கூட்டணி எப்போது உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கடலூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தேர்தல் நேரத்தில் மட்டுமின்றி எப்போதும் மக்களை சந்திக்கும் கட்சியாக திமுக திகழ்கிறது என்று அவர் கூறினார் திமுக ஆட்சிப்பொறுப்பிலிருந்தபோது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மத்திய அரசிடமிருந்து பெற்ற திட்டங்களை பட்டியலிட அஇஅதிமுக அரசு தயாரா என்றும் திரு மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார் பா ம க நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு காஞ்சிபுரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசினார் மக்களின் நலன்களை பாதுகாக்கும் வகையிலும் அவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையிலும் அஇஅதிமுக கூட்டணி உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு ராமதாசு கூறினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு பாலகிருஷ்ணன் கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் பணமதிப்பிழப்பு நடவடிக்கை குறித்து பிஜேபி யும் அஇஅதிமுகவும் பேசாதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு முத்தரசன் நேற்று ஒசூரில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு பேசுகையில் தெரிவித்தார் அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி சிறுபான்மையினருக்கு எப்போதும் துணை நிற்கும் என்று த மா கா தலைவர் திரு ஜி கே வாசன் கூறியுள்ளார் வேலூர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் நேற்று அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சிறபான்மையின மக்களை ஏமாற்ற நினைப்பதாகவும் திரு வாசன் குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் வாக்காளர் சீட்டுகள் வழங்கும் பணி தொடங்கி உள்ளதாக மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்தியபிரத சாஹூ கூறியுள்ளார் நேற்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

மக்களவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கை நாடு முழுவதும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது

களத்தில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பார்த்தாமோனால் அஇஅதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிகவை சேர்ந்த அழகர்சாமி திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மாணிக்தாகூர்

இந்த கூட்டத்தில் விவசாயம் பட்டாசு தீப்பெட்டி அச்சு நெசவு என சிறு சூறு தொழிற்ளலைகள் உள்ளதால் இவற்றை நம்பிதான் இத்தொகுதி மக்களின் வாழ்வாதாரம் இருக்கிறது இத்தொகுதி மக்களின் நீண்டநாள் கோரிக்கை திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் பகுதிகளில் அமோகமாக விளையும் மல்லிகை பூவை கொண்டு செண்ட் தயாரிக்கும் ஆலையை அரசு நிறுவவேண்டும் அருப்புக்கோட்டையில் நெசவாளர்கள் பூங்கா அமைக்கவேண்டும் சாத்தூரில் தீப்பெட்டி தொழிலையும் சிவகாசியில் பட்டாசு தொழிலையும் பாதுகாக்கவேண்டும் அழகர் அனை திட்டத்திற்கு உரு கொடுக்கவேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக உள்ளன விருதுநகரிலிருந்து கமலக்கண்னன்

வடகொரியாவுடன் மூன்றாவது உச்சிமாநாட்டை நடத்த அமெரிக்க திட்டமிட்டுள்ளது

இந்தியாவும் நெதர்லாந்தும் பரஸ்பரம் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென முடிவு செய்துள்ளன மும்பையில் உள்ள ரிசர்வ் வங்கி தலைமையகத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நேற்று நடைபெற்றது

இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் கொல்கத்தா அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது சிங்கப்பூர் ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன இதில் இந்தியாவின் சாய்னா நேவால் பி வி சிந்து சமிர்வர்மா பூரீகாந்த் ஆகியோர் ஒற்றையர் பிரிவிலும் பிரணாவ் சோப்ரா சிக்கி ரெட்டி கலப்பு இரட்டையர் பிரிவிலும் பங்கேற்கின்றனர்

சர்வதேச சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் காலிறுதிக்கு முன்னேறி உள்ளார்